தளர்வுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன

மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

ஊரகப் பகுதிகளில் சுய உதவிக்குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கான மின்னனு சந்தை வசதியை மத்திய அமைச்சா் திரு நரேந்திர சிங் தோமா் இன்று தொடங்கி வைத்தாா் இந்த ஆண்டுக்கான குடிமைப்பணி முதற்கட்ட தோவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒத்தி வைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் கோவிட பத்தொன்பது தொடர்பான அணி சேரா நாடுகளின் காணொளி காட்சி கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதல் முறையாக கலந்துகொண்டுள்ளார்

கல்வி நிறுவனங்கள் செயல்படவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது திரையரங்குகள் பெரிய அளவிலான வர்தக வளாகங்கள் விளையாட்டு மையங்கள் செயல்படுதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது

லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

கைவினை பொருட்கள் கைத்தறி மற்றும் ஜவுளி அலுவலக சாதனங்கள் மளிகை மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கான பொருட்கள் போன்ற ஐந்து பொருட்களை இந்த இணைய தள சந்தையை பயன்படுத்தி விற்பனை செய்யலாம்

சரக்கு மற்றும் சேவை வரி கட்டணத்தில் கூடுதலாக செலுத்தப்பட்ட தொகையை திரும்ப பெறுவது தொடர்பாக சமூக ஊடங்களில் வெளியாகும் தகவல்களுக்கு மத்திய மறைமுக வரி வசூல் வாரியம் மறுப்பு தெரிவித்துள்ளது

வரி செலுதிவோரின் தகவல்களை திருடுவதற்காக இந்த இணைய தொடர்பு உள்ளதாகவும் இதனை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்த தானம் செய்ய அனைவரும் முன் வரவேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தன்னார்வ அமைப்புகள் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் இதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளுமாறு புது தில்லியில் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் ரத்த தான முகாமில் பேசிய அவர் ரத்த வங்கிகளில் போதுமான ரத்தம் சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் தேவை ஏற்பட்டால் ரத்த தானம் செய்ய முன்வருவோரை அழைத்து செல்வதற்கு வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் பிறந்த நாட்கள் கொண்டாடுவோர் ரத்த தானத்தின் முக்கியத்துவம் கருதி தானம் செய்யுமாறு அவர் கேட்டு கொண்டார் இந்த ஆண்டுக்கான குடிமை பணி முதல் கட்ட தேர்வுகள் ஒத்திவைக்கப்படும் என்று மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் கூறியுள்ளது

சமூக இடைவெளி ஒழுங்கு முறையுடன் ஒரு மணிநேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிக்கன நடைமுறைகளை குறித்து ஆலோசிக்க பட்டது செலவினங்களை குறைப்பது தொடர்பாக மாநிலங்களவை தலைவர் கேட்டறிந்தார்

எச்டி எஃப்சி டுவின்ஸ் ஐசிஐசிஐ வங்கி இன்போசிஸ் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்குகளை விற்றதால் இந்த சரிவு காணப்பட்டது மேலும் சா்வதேச சந்தையில் காணப்படும் எதிர்மறையான போக்கு மும்பை பங்குச்சந்தையிலும் எதிரொலித்தது

இந்த தகவல்களில் உண்மை இல்லை என்று அரசு தெரிவித்துள்ளது